மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

அறிவித்துள்ளது

மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் இனி விரிவான செய்திகள் சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் இடம்பெயா்ந்த தொழிலாளா்களுக்கு இலவச உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அவரகால உத்தரவாத கடன் உதவி வழங்கும் திட்டத்திற்காக கூடுதலாக மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது வங்கி சேவை சாராத நிதி நிறுவனங்களுக்கு புத்தயிர் அளிக்கும் திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது சிறு உணவு பதப்படுத்துதல் தொழில் துறைக்கான திட்டத்தை வகுப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியகு மூத்த குடிமக்களுக்கு வருவாய் உத்தரவாதம் வழங்க வகை செய்யும் திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் இக்கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது

நீலக்கரி சுரங்கங்களை ஏலம் விடுவதற்கான நெறிமுறைகளில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது

சென்னையில் இந்த நோய் தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாகச் சென்று பரிசோதனை மேற்கொள்ளும் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சிவில் விமாள போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இதற்காள அறிவிப்பை இன்று வெளியிட்டார்

மாவட்டந்தோறும் அமைச்சா்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனா் நிவாரண உதவிகளையும் பயனாளிகளுக்கும் அவர்கள் வழங்கி வருகின்றனர் மதுரையில் வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

இதன் சோதனை இட்டத்தை இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சாந்தா அருள்மொழி இன்று ஆய்வு செய்தாாா்

தூத்தக்குடி மாவட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் அஞ்சலக வங்கி சார்பில் பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக அதன் கோட்ட கண்காணிப்பாளர் திரு உதய்சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இது தொடாபாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

தகுதி வாய்ந்த நெசவாளா்கள் சும்பந்தப்பட்ட மாவட்டங்களில் உள்ள கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா மாநில அரசுகளின் தலைமைச் செயலா்களுக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளாா் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கக்கூடாது மாணவர்களை தேர்வு மையத்திற்கு அழைத்துவர சிறப்பு பேருந்து இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஐந்து நிபந்தனைகளுடன் இந்த தளா்வு அளிக்கப்படுவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

அரக்கோணத்தை அடுத்த நங்கமங்கலம் ஏரியில் இப்பனிகளை தொடங்கி வைத்த பின்னா செய்தியாளாகளிடம் அவர் பேசினார்